இன்று தொடங்கி வைத்தார்

நாட்டின் வளர்ச்சிக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சர்வதேச தரத்திவான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் வலியுறுத்தினார்

மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

நெப்வேலி அனல் மின்நிலையத்தால் நெல்லை துத்துக்குடி

துத்துக்குடி வ உ சிதம்பரனாா் துறைமுகத்தில் வாகன நெரிசலை தவிர்க்க உதவிடும் வகையில் அமைக்கப்பட உள்ள புதிய பாலங்களுக்கான கட்டுமான பணிகளை பிரதமர் தொடங்கிவைத்தார் இத்துறைமுகத்தில் அமைக்கப்படும் ஐந்து மெகாவாட் குரியசக்தி மினஉற்பத்தி திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்

நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பேருதவியாக அமையும் என்றார் கீழ்பவாளி பாசன விரிவாக்கத் திட்டத்தின் மூவம் இரண்டு வட்சும் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று குறிப்பிட்ட பிரதமர் திருக்குறளை மேற்கோள்காட்டி பேசினார்

இதற்கு வகை செய்யும் விதமாக இன்று தொடங்கப்பட்டுள்ள மின் உற்பத்தி திட்டங்கள் உதவும் என்றார் நெய்வேலியில் பதிதாக அமைக்கப்பட்டுள்ளஅலகுகளில் உற்பத்தி செப்யப்படும் பெரும்பகுதி மின்சுரம் தமிழகத்திற்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் துத்துக்குடி துறைமுகத்தில் அமைக்கப்படும் சூரியசக்தி மின் உற்பத்தி திட்டங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கு சிறந்த உதாரணம் என்று பிரதமர் குடடிகாட்டினார் கப்பலோட்டி தமிழன் வ உ சிதம்பரனாரின் சீறிய முயற்சியால் கடல் வணிகத்தில் மிகச்சிறந்த வரலாற்றை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் வ உ சி துறைமுகம் கிழக்கு கடற்கரை பகுதியில் பெரிய கப்பல்கள் வந்துசெல்லும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் அவர் கூறினார் தமிழகம் அதிக அளவில் நகரமயமான மாநிலமாக உள்ள நிலையில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்கள் தமிழக மக்களின் வாழ்விற்கும் வாழ்வாதாரத்திற்கும் மாபெரும் உந்துசக்தியாக திகமும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கு விரைவில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மதுரை கோவை விமான நிலையங்களின் விரிவாக்கப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்குமாறு அவர் வலியுறுத்தினார் பின்னர் கோவை கொட்சியா வளாகத்தில் நடைபெற்ற பிஜேபி பொதுக் கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றினார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுச்சேரியில் பல்வேறு வளர்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார்

பின்னர் புதுச்சேரியில் பிஜேபி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளை மாணவர்கள் தங்களது தாய்மொழியில் பயில மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் புதுவை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிள் மக்கள் நலனுக்காக பணியாற்றும் அரசு அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதுவையில் இதுவரை ஆட்சிப் பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டினார் தீவிரவாதம் போதைப்பொருள் ஆயுதக்கடத்தல் ஆகியவற்றிற்கு எதிராக உள்நாட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்படுவதன் அவசியம் குறித்து மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் பாதுகாப்பு கட்டமைப்புகள் விரிவுப்படுத்தப்பட்டதன் மூலம் வெளியிலிருந்து வரும் அச்சுறுத்தல்கள் குறைந்துள்ளதாக கூறினார்

முதலீட்டாளர்கள் நிதி நிறுவனங்களில் முதலீடுகள் செய்வதற்கு முன் அந்நிறுவனம் குறித்த தகவல்களை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவறுத்தியுள்ளது

தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வுபெறும் வயது அறுபதாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சள் திரு எடப்படி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மத்திய அமைச்சரவை நேற்று அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார்

இரண்டு நாள் பயணமாக மேகாலயா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று உரையாற்றினார்

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் நாடு முழுவதும் உள்ள பொம்மை உற்பத்தியாளர்கள் பலர் பங்கேற்கின்றனர் பொம்மை விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு இந்த கண்காட்சி ஊக்கம் அளிக்கும் என்று தஞ்சாவூரைச் சேர்ந்த திரு மதுசூதனன் தெரிவித்தார்